ராணுவ வீரர்களின் வீர தீர செயல்பாடுகளால் கார்கில் வெற்றி எட்டப்பட்டதாக பிரதமர் திரு

தமிழகத்தில் நியாய விலைக்கடைகளில் விலையில்லா முக கவசம் வழங்கும் திட்டத்தை முதலமைச்சர் திரு எடப்பாடி கே பழனிச்சாமி நாளை தொடங்கி வைக்கிறார்

இனி விரிவான செய்திகள் பிரதமர் கார்கில் வெற்றி தினம் ராணுவ வீரர்களின் வீர தீர மற்றும் ஒருங்கிணைந்த முயற்சியால் எட்டப்பட்டதாக பிரதமர் திரு

பாகிஸ்தானுடனான நட்புறவையே இந்தியா விரும்புவதாக குறிப்பிட்ட அவர் உள்நாட்டு பிரச்சினைகளிலிருந்து திசை திருப்புவதற்காக இந்திய எல்லை பகுதியை அபகரிக்கும் செயலில் பாகிஸ்தான் ஈடுபடுவதாக குற்றம் சாட்டினார் இளைஞர்கள் வீரச்செயல்கள் மற்றும் தியாகங்களின் கதைகளை பகிர்ந்து கொள்ள வேண்டுமென்றும் கேட்டுக்கொண்டார் கடந்த சில மாதங்களாக ஒட்டுமொத்த நாடும் கோவிட் ந்கு எதிராக போராடி வருவதாக கூறிய பிரதமர் தொற்று பரவலை கட்டுப்படுத்த நாம் கூடுதல் முன்னெச்சரிக்கையுடன் இருக்க வேண்டியது அவசியம் என்றார் கோவிட் அபாயம் முழுவதும் அகலவில்லை என்றும் தற்போது நாம் மிகுந்த பாதுகாப்போடு இருப்பது அவசியம் என்றும் குறிப்பிட்டார் பிற நாடுகளை ஒப்பிடுகையில் நம்நாட்டில் குணமடைவோரின் எண்ணிக்கை தொடா்ந்து அதிகரித்து வருவதாக கூறிய பிரதமா் முக கவசம் அணிவதை கட்டாயமாக்கி கொள்ள வேண்டுமென்றார்

மகளிர் சுயஉதவிக்குழுவினர் தற்போது முக கவசங்கள் தயாரிக்கும் பணியில் ஈடுபட்டுள்ளதை சுட்டிக்காட்டிய அவர் சுதந்திர தினத்தன்று நோய்த்தொற்றிலிருந்து விடுபட நாம் அனைவரும் உறுதியேற்றுக்கொள்வோம் என்றார் கோவிட் தொற்றோடு போராடி வரும் நிலையில் வர்த்தகம் வேலைவாய்ப்பு ஆய்வுகள் உள்ளிட்ட அனைத்து துறைகளிலும் நாட்டை முன்னெடுத்து செல்ல அரசு கவனம் செலுத்தி வருவதாக கூறினார் இந்த கோவிட் காலத்தில் கிராமப்புற மக்கள் ஒட்டுமொத்த நாட்டிற்கே முன்னுதாரணமாக திகழ்வதாக கூறிய அவர் நமது ஒவ்வொரு செயலையும் புதுமையாக சிந்திப்பதன் மூலம் சிறப்பாக செயல்படுத்த முடியும் என்றார் லடாக் மற்றும் கட்ச் பகுதிகள் தனித்துவமான புதிய வழிகளில் ஒட்டுமொத்த நாட்டிற்கும் தன்னம்பிக்கையை எடுத்துரைப்பதாக குறிப்பிட்டார் பதாமி பழத்தை பாதுகாக்க புதிதாக கண்டுபிடிக்கப்பட்ட சோலார் கருவியின் பயன்பாட்டை பாராட்டிய அவர் கட்ச் விவசாயிகள் டிராகன் பழங்களை வளா்ப்பதில் பல்வேறு புதிய முயற்சிகளை மேற்கொண்டு விளைச்சலை அதிகப்படுத்தி வருவதாக குறிப்பிட்டார் நம் நாட்டின் மாணாக்கரின் தைரியம் கடினமான சூழ்நிலைகளில் வெற்றி பெறுவதை நாம் எப்போதும் காணமுடிவதாக எடுத்துரைத்த பிரதமா் கிராமப்புற மாணவர்கள் வெற்றியின் உச்சத்தை தொடுவதாக கூறினார்

சுரிநேம் நாட்டின் புதிய அதிபராக பொறுப்பேற்றுள்ள இந்திய வம்சாவளியை சேர்ந்த சந்திரிக்க பிரசாத் சந்தோகிக்கு பிரதமர் வாழ்த்து தெரிவித்தார்

மேலும் நம்நாட்டின் கைவினை பொருட்கள் நூற்றுக்கணக்கான ஆண்டு பழமையான வரலாற்றை உடையது என்றார் பருவ மழைக்காலம் தொடங்கிவிட்ட நிலையில் நமது சுற்றுப்புற சூழலை தூய்மையாக வைத்துக்கொள்ள வேண்டும் என்று அறிவுறுத்திய பிரதமர் ஆயுர்வேத முறைப்படி நோய் எதிர்ப்பு சக்தியை வளர்த்துக்கொள்ள வேண்டுமென்று அறிவுறுத்தினார் மழை காரணமாக நாட்டின் பெரும் பகுதி வெள்ளத்தால் மூழ்கியுள்ள சூழலில் பேரிடர் நிவாரண குழுக்கள் மற்றும் சுயஉதவிக்குழுக்கள் இணைந்து செயல்பட்டு பாதிக்கப்பட்டவர்களை மீட்கும் பணியில் ஈடுபட்டுள்ளதாக பிரதமர் எடுத்துரைத்தார்

லடாக்கில் உள்ள கார்கில் போர் நினைவுச்சின்னத்தில் இப்போரில் உயிர்நீத்த தியாகிகளுக்கு மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத்சிங் வீர வணக்கம் செலுத்தினார் தீயணைப்பு பிரிவின் தளபதி கமாண்டர் லெப்டினன்ட் ஜென்ரல் ஹரீந்தர்சிங் மலர்வளையம் வைத்து அஞ்சலி செலுத்தினார் இந்நாளையொட்டி குடியரசு தலைவர் திரு ராம்நாத் கோவிந்த் ட்விட்டரில் வெளியிட்டுள்ள செய்தியில் அச்சமற்ற நமது ராணுவ வீரர்களின் வீரத்தின் சின்னமாக இந்நாள் திகழ்வதாக குறிப்பிட்டுள்ளார் ராணுவ வீரர்களின் குடும்பத்தினருக்கு நாடு என்றென்றும் தனது நன்றியை செலுத்தும் என்றும் அவர் கூறியுள்ளார்

வெங்கையா நாயுடு விடுத்துள்ள செய்தியில் நாட்டின் இறையாண்மையும் ஒருமைப்பாட்டையும் பாதுகாக்க தங்களது உயிரை தியாகம் செய்த போர்வீரர்களின் வீரமும் தேசப்பற்றும் எப்போதும் நினைவில் கொள்ளத்தக்கவை என்று புகழாரம் சூட்டியுள்ளார் மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமீத்ஷா வெளியிட்டுள்ள செய்தியில் நாட்டின் பெருமை வீரம் மற்றும் உறுதியான தலைமையை இந்நாள் எடுத்துக்காட்டுவதாக தெரிவித்துள்ளார் மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் திரு பிரகாஷ் ஜவடேகர் இந்தியாவின் துணிச்சலான ராணுவ வீரர்கள் பாகிஸ்தான் ஊடுருவல்களுக்கு எதிராக போராடி நமது எல்லைகளை பாதுகாத்ததாக தெரிவித்துள்ளார் சென்னையிலுள்ள போர் நினைவுச்சின்னத்தில் மேஜர் ஜெனரல் பிரகாஷ் சந்திரா தியாகிகளுக்கு மலர்வளையம் வைத்து அஞ்சலி செலுத்தினார்

முதலமைச்சர் மாஸ்க் தமிழகத்தில் உள்ள அனைத்து குடும்ப அட்டைதாரர்களுக்கும் நியாய விலைக்கடைகளில் விலையில்லா முக கவசம் வழங்கும் திட்டத்தை முதலமைச்சர் திரு எடப்பாடி கே

எடப்பாடி கே பழனிச்சாமி கோவிட் தொற்று நிலைமை குறித்து வரும் புதன்கிழமை அனைத்து மாவட்ட ஆட்சியர்களுடன் காணொலி வாயிலாக ஆலோசனை மேற்கொள்கிறார்

ஹர்திப்சிங் பூரி வெளிநாடுகளில் சிக்கி தவிக்கும் ஒவ்வொரு இந்தியரின் நலனிலும் மத்திய அரசு மிகுந்த அக்கறை கொண்டுள்ளதாக மத்திய சிவில் விமான போக்குவரத்துத்துறை அமைச்சர் திரு

மத்தியஅரசின் அறிவுறுத்தலின்படி நாடு முழுவதும் உள்ள ரத்த பரிசோதனை மையங்களில் முழுவீச்சில் ரத்த மாதிரிகள் பரிசோதிக்கப்பட்டு வருவதாகவும் அமைச்சகம் கூறியுள்ளது

இதனையொட்டி மாநிலம் முழுவதும் பால் மருந்து உள்ளிட்ட அத்தியாவசிய பொருட்கள் விற்பனை செய்யும் கடைகள் மற்றும் மருத்துவமனைகள் வழக்கம்போல் செயல்படுகின்றன வணிக வளாகங்கள் வர்த்தக நிறுவனங்கள் உள்ளிட்டவைகள் மூடப்பட்டுள்ளதால் மக்கள் வீடுகளிலேயே முடங்கியுள்ளனர்

அத்தியாவசிய தேவையின்றி வெளியே வருவோரை கண்காணிக்க காவல்துறையினர் ரோந்து பணியில் ஈடுபட்டுள்ளனர்

நெல்லை மாவட்டத்தில் வண்ணார்பேட்டை பாளையங்கோட்டை மேலப்பாளையம் உள்ளிட்ட அனைத்து இடங்களிலும் கடைகளும் காய்கறி சந்தைகளும் மூடப்பட்டுள்ளன

பாலசுப்ரமணியனை நியமித்து தமிழக அரசு இன்று உத்தரவிட்டுள்ளது

முன்னதாக தூத்துக்குடி மறைமாவட்ட ஆயர் ஸ்டீபன் ஆண்டகை தலைமையில் கூட்டுத்திருப்பலி இன்று அதிகாலை நடைபெற்றது

இருப்பினும் இந்நிகழ்ச்சிகள் தொலைக்காட்சியிலும் சமூக உளடகங்களிலும் நேரடி ஒளிபரப்பு செய்யப்படுகிறது

இது குறித்து எமது செய்தியாளர் லஷ்மணன் கூறுகையில்